இனி விரிவான செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் சார்பில் தமிழகத்தில் இன்று முழு அடைப்புப் போராட்டம் நடைபெற்றது இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பெரும்பாவான வாத்தக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன குறைந்த எண்ணிகையிலேயே அரசுப் பேருந்துகள் இயக்கப்பட்டன மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக காங்கிரஸ் மற்றும் அகன் தோழமை கட்சிகள் சார்பில் சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக செயல்தலைவா் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு கதிருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர் மறியலின்போது செய்தியாள்களிடம் பேசிய திரு முகஸ்டாலின் இந்த முழு அடைப்புப் போராட்டம் வெற்றியடைந்திருப்பதாகக் கூறினார் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தாமல் மத்திய அரசு வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாக அவர் குற்றம்சாட்டனார் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம்தர மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார் அடுத்தக்கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து நாளை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் போராட்டம் காரணமாக கர்நாடக மாநிலத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் தமிழக எல்லையான இந்த அத்திப்பள்ளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன பின்னர் இந்த பேருந்துகள் மாலையில் இயங்கத்தொடங்கின கிருஷ்ணகிரியில் நான்கு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவித்தார்

காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்குத் தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை நடத்தாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் முன்னறிவிப்பு இன்றி திமுக வினா் சாலை மற்றம் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபடுவதாக அவா குற்றம்சாட்டினார் அரசியில் ஆதாயத்துக்காக இத்தகைய செயல்களில் திமுக ஈடுபடுவதாகவும் திரு ஜெயக்குமார் குறை கூறினார் காவிரி பிரச்சினை நிச்சயம் தீர்த்துவைக்கப்படும் என பிஜேபி மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்தை சந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் நிரந்தர தீர்வு ஏற்பட இருப்பதாக குறிப்பிட்டார்

காவிரி விவகாரத்தில் தமிழக அரசின் அழுத்தத்திற்கும் போராட்டங்களுக்கும் அடிபனிய வேண்டாம் என மத்திய அரசை கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நதிநீர் பங்கீட்டுக்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் காவிரி மேவாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் எனவும் திரு சித்தராமையா மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக அரசின் தமிழ்த்தாய் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார்

இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட நடப்பாண்டின் முதலாவது இருமாத அறிக்கையில் வட்டி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை தொடர்ந்து நான்காவது முறையாக ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யவில்லை

பெண்கள் அதிக அளவில் வேலைவாய்ப்பு பெற்றால் அவர்களது வீட்டின் வருமானமும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதமும் அதிகரிப்பதுடன் ஒட்டுமொத்த நாடும் வளம்பெறும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் ஃபிக்கி அமைப்பின் மகளிர் பிரிவு மாநாட்டில் பேசிய அவர் வீடு பணியிடங்கள் மற்றும் சமுதாயத்தில் பெண்களுக்குரிய ஊக்கமும் பாதுகாப்பான சூழலும் உருவாக்கப்பட வேண்டும் என்றார் இதன்மூலம் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் வர்த்தகத்துறையில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் பெண் தொழில் முனைவோர் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பெண் தொழில்முனைவோர் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் கடல்சார் வளங்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தேசிய கடல்சார் தினத்தையொட்டி இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சட்டமேதை அம்பேத்கின் எண்ணத்திற்கு ஏற்ப கடல்சார் துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காள நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிபிட்டுள்ளார் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து பாசன வசதிகள் துறைமுக மேம்பாடு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று அம்பேத்கர் குறிப்பிட்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆண்டுதோறும் இதே நாளில் தேசிய கடல்சாா் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற வாக்கத்தானை மத்திய இணை அமைச்சர்கள் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோா் தொடங்கி வைத்தனா் நாட்டின் முன்னாள் துணை பிரதம் பாபு ஜெகஜீவன் ராமின் பிறந்த நாளையொட்டி பிரதம் திரு நரேந்திரமோடி அவரது பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணி மறக்க இயலாதது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

சரக்கு போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கென இதுவரை தனியாக ஒரு பிரிவு இல்வாததை கட்டிக்காட்டிய அவர் இதுதொடர்பாக புதிய பிரிவு ஒன்று தமது அமைச்சகத்தில் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இந்திய தொழில் முனைவோர் சரக்கு போக்குவரத்தில் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் எனவும் அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கேட்டுக்கொண்டார்

அரியவகை மானை வேட்டையாடியது தொடாபாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் சல்மான்காள் குற்றவாளி என உறுதிசெய்யப்பட்டது வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட மற்ற நடிகர் நடிகைகளான ஆஷிப் அலிகான் நீலம் தபு சோனாலி பிந்த்ரே ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர்

இதையொட்டி நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை துறைமுக பொறுப்புக்கழகத் தலைவர் திரு ஜெயக்குமார் ஏற்றுக்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது

தங்கப்பதக்கத்தையும் முதலாவது வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றுத்தந்த இவர்கள் நாட்டிற்கு முதலாவது இருவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இவர்களது சாதனையால் நாடு பெருமிதம் அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார்

டேபிள் டென்னிஸ் போட்டியிலும் இந்தியா இலங்கையை வென்றது ஹாக்கி போட்டியில் இந்தியா வேல்ஸ் அணியிடம் தோல்வி அடைந்தது நாளை நடைபெற உள்ள மகளிர் ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது